திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

செயல்படுத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதவாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்சில் இங்கிலாந்து அணி வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் ஒருநாள் பயணமாக இன்று அஸ்ஸாம் செல்லும் பிரதமர் மாநில மற்றும் மாவட்ட முக்கிய சாலைகளை மேம்படுத்துவதற்கான அஸோம் மாலா திட்டத்தை தொடங்கி வைக்கிறார்

ஹால்டியாவின் ராணிசாக் பகுதியில் தேசிய் நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள நான்குவழி மேம்பாலத்தையும் அவர் திறந்து வைக்க உள்ளார் அகில இந்திய வானொலியின் ஆகாஷ்வாணி சங்கீத சம்மேளன நிகழ்ச்சி இனி பண்டிட் பீம்சென் ஜோஷி இசை மாநாடு என்ற பெயரில் நடத்தப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் புனேயில் பாரத் ரத்னா பண்டிட் பீம்சென் ஜோஷியின் நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெற்ற அபிவதன் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் பேசிய அவர் பீம்சென் ஜோஷியின் இசை நிகழ்ச்சிகளை சமூக ஊடகங்கள் வாயிலாக உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் வகையில் அகில இந்திய வானொலியும் தொலைக்காட்சியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கலாச்சார உறவுகள் குழுவின் தலைவர் திரு வினய்சகஸ்த்ர புத்தே இந்திய இசையைக் கற்றுக்கொள்ள வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டுமுதல் பீம்சென் ஜோஷி பெயரில் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார்

ஜம்முவில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை விளக்கக் கூட்டத்தில் பேசிய அவர் நாடு சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் இருந்து தற்போதுதான் சுகாதாரத் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார் பாதிப்புகளை வாய்ப்புகளாக மாற்றுவது எப்படி என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்தியா உலகிற்கு வழிகாட்டும் நாடாக என்றம் திகழும் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார்

இந்தியாவுக்கு முன்பே தடுப்பூசியை வழங்கத் தொடங்கிய நாடுகள்கூட இந்த இலக்கை அடைய கூடுதல் நாட்கள் தேவைப்பட்டதாகவும் அவர் கூறினார் தடுப்பூசி போடும் பணிகளை விரைவுப்படுத்துவதுடன் அன்றாட சராசரி எண்ணிக்கையை ஆய்வு செய்து அதனை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்களையும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தேயிலை விவசாயிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதியில் தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதுடன் புதிய தேயிலைச் செடிகள் நடவு மற்றும் இயந்திரங்கள் வாங்குவதற்கு மாளியத்துடன் கூடிய நிதியுதவி வழங்கவும் வகை செய்யப்பட்டிருப்பதாக தேயிலை வாரிய துணைத் தலைவர் திரு குமரன் தெரிவித்குள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை சாகுபடியை மேம்படுத்தவும் போதிய நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்

பின்னர் இப்பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் வசிக்கும் இருளர் பழங்குடியின மக்களுக்கு தமிழக அரசின் பசுமை வீடு கட்டுவதற்கான ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார் தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தல் பணிகளில் அஇஅதிமுக தொண்டர்கள் ஒற்றுமையுடனும் விழிப்புடனும் ஈடுபடுமாறு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கேட்டுக் கொண்டுள்ளனர் சென்னையில் நேற்று நடைபெற்ற அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆவோசனைக் கூட்டத்தில் பேசிய திரு ஓ பன்னீர்செல்வம் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தமிழக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்கள் விளம்பரங்கள் மற்றும் பிரச்சாரங்கள் வாயிலாக அனைத்து மக்களிடமும் எடுத்துரைக்குமாறு கட்சி நிர்வாகிகளை அறுவுறுத்தியதாக அக்கட்சியின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வருமேயானால் தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு நதிநீர் இணைப்புத் திட்டம் செயல்படுத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தத் திட்டத்தை அஇஅதிமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகக் கூறினார் கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளை திரும்பப்பெற திமுக பாடுபடும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை இந்தியப் பொருளாதாரம் மேலும் வளர்ச்சியடைவதற்கு அடித்தளமாக அமைந்துள்ளது என பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் திரு கே டி ராகவன் கூறியுள்ளார் வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கமார் இரண்டு லட்சும் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார் குறிப்பாக தமிழகத்தின் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக மட்டும் ஒரு வட்சத்து மூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இருவரிச்செய்திகள் ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தாலிபன் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த ஒன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நான்கு பேர் காயமடைந்தனர் ஜப்பான் கட்டுப்பாட்டில் உள்ள ஷெங்காகு தீவுப்பகுதிக்குள் சீன கடலோரக் காவல்படை கப்பல்கள் நுழைந்திருப்பதற்கு ஜப்பான் கடும் ஆட்சேபம் தெரிவித்துள்ளது ஜம்மு கஷ்மீரில் சோஃபியான் மற்றும் குல்காம் மாவட்ட வளர்ச்சிக் குழுக்களின் புதிய தலைவர் மற்றும் துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு மெஹராஜ் நேரில் ஆய்வு செய்தார்

கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நாளை தொடங்க இருக்கும் யானைகள் புத்துணர்வு முகாமிற்காக திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் திருக்குறங்குடி மற்றும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் யானைகள் நெல்லையிலிருந்து நேற்று அனுப்பி வைக்கப்பட்டன